சென்றடையும் வகையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதம் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

உணர்வுடன் மக்கள் செயல்படவேண்டும் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார்

மலேசியாவின் புதிய பிரதமராக திரு மொகைதீன் யாசின் நியமிக்கப்பட்டுள்ளாா்

எதிரான கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றிபெற்றது இனி விரிவான செய்திகள் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அரசின் நலத்திட்ட பயன்கள் சென்றடையும் வகையில் தமது தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரையாக்ராஜில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நீதியை நிலைநாட்டுவதன் மூலம் மக்கள் எவ்வித இடையூறமின்றி அனைத்து வசதிகளையும் பெறும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார்

கடந்த ஐந்தாண்டுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கென ஒன்பதாயிரம் முகாம்கள் நடத்தப்பட்டு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு உதவிப்பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் அப்போது சுட்டிக்காட்டினார் மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அரசு பணி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாற்று திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார்

பிரதமரின் கிசான் திட்டத்தின்கீழ் விவசாயிகளுக்கு வேளாண் கடன் அட்டைகளையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் வழங்கினார் மாணவர்களை சிறந்த மனிதர்களாக உருவாக்கும் வகையில் தரமான கல்வி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் இரண்டு நாள் பயணமாக ஜார்கண்ட் மாநிலத்தில் சுற்றுப் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் கும்லாவில் உள்ள பிஷ்னுபூரில் நடடபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றினாா் தரமான கல்வியை அளிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ள முள்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அறிவாற்றல் மூலம் திறமையை வளர்த்து கொள்ள முடியும் என்றும் மனித நேயத்தை வளா்க்க கல்வி உதவிடும் என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தாா் முன்னதாக விகாஷ்பாரதி என்ற தன்னார்வ தொண்டு நிறுவன வளாகத்தில் பழங்குடியின மக்களிடம் அவர் இன்று கலந்துரையாடினார் சமூகத்தில் அமைதி மற்றும் நல்லினக்கத்தை பராமரிக்கும் வகையில் ச்சோதரத்துவ உணர்வுடன் மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று குடியரசு தலைவர் வேண்டுகோள் விடுத்தார் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றியமைக்கும் வகையில் கல்வி சுகாதாரம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நீர் பாதுனாப்பு மற்றும் வேளாண்துறையில் பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பது குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார் இதனிஎடயே புதிதாக கட்டப்பட்டுள்ள பழங்குடியின அருங்னாட்சியக மையத்திற்கு சென்று அவர் பார்வையிட்டார் பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்து கொண்டு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாளை ராய்ப்பூர் செல்கிறார் நாட்டில் ஊட்டச்சத்து குறைப்பாட்டை முற்றிலும் அகற்ற அனைத்துதரப்பினரும் முன் வர வேண்டும் என்று மக்களவை தலைவா் திரு ஓம் பிா்லா கேட்டுக்கொண்டுள்ளாா் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியா இயக்கத்தை வெற்றிரமாக செயல்படுத்திட அனைத்துதரப்பு மக்களும் ஒத்துழழப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பச்சிளம் குழந்தைகள் மற்றும் கருவூற்ற தாய்மார்களின் சுனதாரத்தை பராமரிப்பதே இந்த இயக்கத்தின் நோக்கம் என்று குறிப்பிட்டார்

ஒடிசா மாநிலம் பூரியில் உள்ள புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயத்திற்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அங்கு வழிபாடு நடத்தினார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு புவனேஷ்ரில் உள்ள லிங்கராஜ் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினார் அவருடன் மத்திய அமைச்ச்கள் திரு தர்மேந்திர பிரதான் திரு பிரதாப் சாரங்கி மற்றம் திரு பிரகலாத் சிங் பட்டேல் ஆகியோரும் வழிபாடு நடத்தினா் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள வடகிழக்கு தில்லியில் மவுஜ்பூர் பாபாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு நிலை படி படியாக திரும்பி வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

தில்லி தில்லி துறையினா் மற்றும் துணை ராணுவப் படையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களிடையே நம்பிக்கையை உருவாக்கி இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளனா்

மலேசியாவின் புதிய பிரதமராக திரு மொகைதீன் யாசின் நியமிக்கப்பட்டுள்ளாா் இத்தொடர்பாக அந்நாட்டு மன்னர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் உள்துறை அமைச்சரும் பெர்சாத்து கட்சியின் தலைவருமான திரு மொகைதீன் யாசின் அப்பொறுப்பிற்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் பதவியேற்று கொள்கிறார்

இத்தொடர்பாக டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவிஸ்குமார் ஆப்கானிஸ்தானுடன் பொருளாதார மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தாா் முன்னதாக னபூல் சென்றடைந்த வெளியுறவுத்துறை செயலர் திரு ஹர்ஷவர்தன் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து பேசினார் ஆப்கானிஸ்தானின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று அப்போது அவர் கூறினார் இதனிடையே அமெரிக்கா தாலிபான் அமைப்புக்கு இடையே வரலாற்று சிறப்புமிக்க அமைதி உடன்படிக்கை கத்தா் தலைநகர் தோஹாவில் இன்று கையெழுத்தாக உள்ளது இந்நிகழ்ச்சியில் பார்வையாளராக இந்தியா சார்பில் திரு ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா பங்கேற்கிறார்

எல்லைப் பகுதியில் உள்ள மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள அவர்களது ரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன அவர்களுக்கு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் தினசரி அவர்களது உடல்நிலை பரிசோதிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

உயர்நிலைக் குழுவின் பரிந்துரைகள் அடிப்படையிலும் மக்கள் மற்றும் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற்றம் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது

மகளிர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி

இந்தியா அரையிறுதிப்போட்டிக்கு ஏற்கனவே முள்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது

இதனிஎடயே கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக கிர்கிஸ்தானில் நடைபெறுவதாக இருந்த அனைத்து விளையாட்டுப் போட்டிகளும் அடுத்த அறிவிப்புகள் வரும் வரை ஒத்திவைக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது